மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலா திரு ராஜீவ் கௌபா இன்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார்

வருவதாக உணவு அமைச்சா் திரு காமராஜ் தெரிவித்துள்ளாா் மின்சார திருத்தச் சுட்டத்தை மத்திய அரசு திரும்பப்பெற வேண்டுமென்று திமுக வலியுறுத்தியுள்ளது

மையம் கூறியுள்ளது

சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் தலைமைச் செயலாளர்கள் மாநகராட்சி ஆணையர்கள் மற்றம் ஆட்சியா்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனா்

தமிழகத்தில் சென்னை செங்கல்டட்டு மற்றும் திருவள்ளுர் ஆகியவை இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன கட்டுப்படுத்தப்பட்ட வரையறுப்பது தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது இதற்கிடையே இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்து கண்டறிவது தொடர்பாக உலக அளவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகள் பேராசிரியர் விஜயராவன் கூறியுள்ளார் இன்று புத்தில்லியில் கெப்தியாளாகளிடம் பேசிய அவர் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான நிறுவணங்களும் இப்பணியில் ஈடுபட்டுள்ளதாகக் கூறினார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக முதலமைச்சர் பல்வேறு குழுக்களை ஏற்படுத்தி உரிய ஆலோசனையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து வருவதாகக் கூறினார்

இன்று தருமபுரியில் செய்தியாள்களிடம் பேசிய அவர் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்துர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த பரிசோதனை மையத்தை பயன்படுத்துவதாகத் தெரிவித்தார் இந்த நோய் தொற்றுக்கான பணியை தருமபுரி மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக மேற்கொண்டு வருவதாகவும் திரு அன்பழகன் கூறினார் சென்னையில் முடித்திருத்தும் மற்றும் அழகு நிலையங்களை திறப்பது தொடா்பாக கள நிலவரங்களை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு சென்னை உயா்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது சென்னையில் முடித்திருத்தும் நிலையங்களை திறக்கக்கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு தூக்கல் செய்த பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் எட்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மின்சார சுட்டத்திருத்த மகோதா புதிய கட்டனக் கொள்கை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மின்சார சேவைகள் நுகா்வோருக்கு கூடுதல் திருப்தி அளிக்கும் வகையில் இருக்க வேண்டுமென்று அவா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மின் விநியோக நிறுவனங்கள் தங்களின் செயல்பாடுகள் குறித்த அறிக்கையை குறிப்பிட்ட கால இடைவெளியில் வெளியிடுவதை உறுதி செய்ய வேண்டுமென்றும பிரதமர் கேட்டுக் கொண்டார்

சுதந்திரப் போராட்ட வீரர் வீர் சாவர்கரின் பிறந்த தினத்தைபொட்டி பிரதம் திரு நரேந்திரமோடி அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் சுதந்திரப் போராட்டத்தில் துணிக்கலுடன் அவர் ஆற்றிய பங்கு என்றும் நினைவில் நிற்கும் என்றும் பிரதம் தெரிவித்துள்ளார் சுதந்திரப் போட்டத்தில் பிறர் இணைவதற்கு உந்து சக்தியாகவும் வீர் சாவர்கர் திகழ்ந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

மின்சார திருத்தச் சட்டத்தை மத்திய அரசு திரும்பப்பெற வேண்டுமென்று திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் புதிய மின்சார திருத்தச் சட்டம் மாநில அரசுகளின் உரிமையை பறிக்கும் வகையில் உள்ளதாகவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாத்திடும் வகையில் திமுக மேற்கொண்டுள்ள இந்த முயற்சிக்கு துணை நிற்க வேண்டுமென்று பிஜேபி மற்றும் பிஜேபி கூட்டணி அல்லாத மாநில அரசுகளின் முதலமைச்சர்களுக்கும் திரு ஸ்டலின் கடிதம் எழுதியுள்ளார்